வன்முறை பயங்கரவாதம் போன்ற சவால்களை பாரம்பரியம் நன்னெறிகள் மதபோதனைகள் மதக் கொள்கைகள் ஆகியவற்றின் மூலம் எதிர்கொள்ளலாம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பயங்கரவாதம் இந்தியாவுக்கும் ஜோர்டானுக்கும் எதிரான சவால் என்றும் அதனை முறியடிக்க இரு நாடுகளும் சேர்ந்து உழைக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் கூறியிருக்கிறார்

வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதம் மற்றும் அடிப்படை வாதம் ஆகியவற்றுக்கு எதிரான போர் எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல என்றும் இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் மனப்பான்மைக்கு எதிரானது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று இஸ்லாமிய பாரம்பரியம் புரிந்துணர்வு மற்றும் நடுநிலையை மேம்படுத்துதல் என்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஒவ்வொரு மதமும் மனித நன்னெறிகளை மேம்படுத்துகிறது என்றார் பயங்கரவாதமும் வன்முறையும் பாரம்பரியம் சமய போதனைகள் அதன் கொள்கைகள் மற்றும் நன்னெறிகளால் சமாளிக்கப்படவேண்டும் என்றார் மக்களை பெறுமையின்றியும் வன்முறையுடனும் எந்த மதமும் நடத்துமாறு கேட்டுக்கொள்ளவில்லை என்றும் அப்பாவி மக்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை நடத்துபவர்கள் எந்த மதத்துக்கும் தகுதியவற்றவர்கள் என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜோர்டரின் மன்னர் இரண்டாம் அப்துல்லா உலகில் அமைதியை நிலைநாட்ட இந்தியாவும் ஜோர்டானும் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளன என்றார் இளைஞர்களுக்கு வளமான பாதுகாப்பாள எதிர்காலத்தை வழங்குவது அவசியம் என அவர் வலியுறுத்தினார் ஏற்படுத்தி வெற்றிகண்டமைக்காக இந்தியாவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் பயங்கரவாதம் தினசரி அடிப்படையில் இந்தியாவுக்கும் ஜோர்டானுக்கும் ஒரு சவாலாக இருப்பதால் அதனை முறியடிக்க இருநாடுகளும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் குடியரசுத்தலைவர் மாளிகையில் நேற்று ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா பின் அல் உசைனுடன் பேச்சு நடத்திய அவர் இருநாடுகளும் நட்புறவுடன் கூடிய நல்லுறவுகளை கொண்டுள்ளன என்றும் இந்தியா ஜோர்டான் உடனான உறவுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருகிறது என்றும் கூறினார் பாஸ்பேட் தொடர்பாக இருநாடுகளுக்கு இடையிலான கூட்டுத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன என்றும் ஜோர்டானில் அநேக இந்திய ஜவுளி நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளன என்றும் கூறினார் எல்லைதாண்டிய பயங்காரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் கைவிடவேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டிருக்கிறார் பாகிஸ்தானுடன் அமைதி நட்புறவு கூட்டுறவு ஆகியவற்றுடன் கூடிய உறவுகளை இந்தியா விரும்புகிறது என்று அவர் கூறினார் புதுதில்லியில் நேற்று ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா பிள் அல் உசைனுடன் அவர் பேச்சு நடத்தினார் உலகளாவிய பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் எந்த மதத்துக்கும் எதிரானது அல்ல என்றும் அது வன்முறை வெறுப்பு ஆகியவற்றுக்கு எதிரானது என்றும் ஜோர்டான் மன்னர் கூறியதற்கு திர வெங்கயா நாயுடு நன்றி தெரிவித்தார் சர்வதேச பயங்கரவாதம் குறித்து விரிவான ஒப்பந்தமும் ஐ நா தீர்மானமும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார்

சென்னை தில்லி மும்பை கொல்கத்தா பெங்களுரு ஹைதராபாத் அகமதாபாத் லக்னோ ஆகிய நகரங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சக செயலாளர்கள் தலைமையிலான அதிகாரம் பெற்ற குழுவின் கூட்டத்தின் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

வியட்நாம் அதிபர் ட்ரான் டாய் குவாங் மூன்றுநாள் அரசு முறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார்

இருநாடுகளுக்கும் இடையிலான விரிவான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த அவரது பயணம் உதவும் தமது பயணத்தின்போது திரு குவாங் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்தை சந்திப்பார் பிரதமர் திரு நரேந்திரமோடி திரு குவாங்குடன் பேச்சு நடத்துவார் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரும் திரு குவாங்கை சந்தித்து பேசுவார்கள்

இருதரப்பு பொருளாதார அரசியல் கேந்திரா முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் இந்த இரு நாடுகளும் உறவுகளை வலுப்படுத்திக்கொள்வதை நோக்கமாகக்கொண்டது இப்பயணம்

டெபிட் அட்டைகள் பயன்படுத்தி ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைக்கு வியாபார தள்ளுபடி வீத கட்டணம் ஏதும் விதிக்கப்படமாட்டாது என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை இதனை தெரிவிக்கிறது மத்திய நிதி சேவைகள் துறை வங்கிகளுக்கு இத்தொடர்பாக ஆணைகளை பிறப்பித்திருப்பதாகவும் அந்தஅறிக்கை கூறுகிறது இதனை அடுத்து டிஜிட்டல் மற்றும் ரொக்கமில்லா பரிவர்த்தனைகள் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகளை உள்ளுர் மொழிகளில் அச்சிடும் முறை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் முதல் முறையாக இன்று முதல் கர்நாடகா மாநிலத்தின் அனைத்து ரயில் நிலையங்களிலும் கன்னட மொழியில் அச்சிடப்பட்ட டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது

நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் எல்இடி விளக்குகள் பொருத்தப்படவுள்ளன இதற்கென இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் எனர்ஜி எபிஷியன்ஸி சர்வீஸஸ் என்ற நிறுவனத்துடன் நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டது

ஒப்பந்தத்தின்படி விமான நிலையங்கள் ஆணையத்திற்கு எந்த சுட்டமும் இன்றி எனர்ஜி எபிஷியன்ஸி சர்வீஸஸ் நிறுவனம் எல்இடி விளக்குகள் கொள்முதல் நிறுவுதல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் இந்தியாவின் வண்ணங்கள் திருவிழாவான ஹோலி இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது தீமையை நன்மை வெல்லும் என்பதையும் வசந்த காலம் வந்துவிட்டது என்பதையும் குறிப்பிடும் பண்டிகையாக இது கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி மக்களுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளனர் சமுதாயத்தில் நல்லிணக்கத்தை கொண்டாடுவதே ஹோலி என்றும் அது ஒற்றுமை நல்லெண்ணம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதாகவும் திரு கோவிந்த் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திரு நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரிய மனஎழுச்சியுடன் கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை குளிர்காலத்தின் முடிவையும் வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் குறிப்பதாக தெரிவித்துள்ளார் ஹோலி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மக்களவைத்தவைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் வண்ணங்களின் திருவிழாவான இந்த பண்டிகை அனைவரிடையேயும் ஒற்றுமையின் செய்தியை வலுப்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார் குஜராத்தில் மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கான ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத்தொகையை வழங்கப்போவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி நேற்று இந்த இலவச சேவையை தொடங்கி வைத்தார்

சென்னை அரசு தலைமைச்செயலகத்தில் கல்வி வழிகாட்டும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது

ஹரியானா மாநிலத்தில் அங்கன்வாடி பணியாளர்களின் ஊதியம் மொத்த விலை குறியீட்டுடன் இணைக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மனோகர்வால் அறிவித்துள்ளார் இதனையடுத்து அங்கன்வாடி பணியாளர்களின் ஊதியம் முறையாக மாற்றி அமைக்கப்படும்